ஆலோசனை நடத்துகிறார்

அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார்

மத்திய அரசு தெரிவித்துள்ளது

நான்காம் தேதி முதல் வழங்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதம் ் திரு நரேந்திரமோடி பஞ்சாயத்து தலைவா்களுடன் நாளை காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார் தேசிய பஞ்சாயத்தராஜ் தினம் இன்று கொண்டாடப் படுவதையொட்டி இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான ஒருங்கிணைந்த இணையதளத்தையும் கைபேசி செயலியையும் பிரதமர் அறிமுகப்படுத்துகிறார் சிறப்பாக செயல்பட்ட பஞ்சாயத்துகளுக்கான மூன்று விருதுகளும் இன்று வழங்கப்படுகிறது

உலக சுகாதார அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக அவர் கலந்துரையாடினார்

இந்த நோய் தொற்றுக்கு காரணமான வைரஸை அழிப்பதற்கு உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசு மேற்கொண்ட தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் காரணமாக இந்த நோய் தொற்று கட்டுக்குள் இருப்பதகாவும் அவர் குறிப்பிட்டார்

இந்த தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக பிரதமா் திரு நரேந்திரமோடி மருத்துவ நிபுணாக்ளுடன் கலந்துரையாடி அவர்கள் தெரிவிக்கும் பரிந்துரைகளை செயல்படுத்துவதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார்

நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உயர்நிலைக்குழுவின் தலைவர் நோய் தொற்றுக்கான பரிசோதனையை அதிகரிப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தாா்

இந்த எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

ஊரடங்கு உத்தரவு காரணமாக இந்த நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டா்

நோயை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப் இந்த பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த நோய் தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்டுக் கொண்டுள்ளது இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகித்து வருவதையும் எய்ம்ஸ் மருத்துவமனை சுட்டிக்காட்டியுள்ளது

இதுவரை இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படாமல் இருந்த தருமபுரி மாவட்டத்தில் நேற்று ஒருவருக்கு இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது

மாவட்டந்தோறும் அமைச்சர்கள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் மதுரை மாவட்டத்தில் இப்பணிகளை ஆய்வு செய்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அத்தியாவசியப் பொருட்களின் சீரான விநியோகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகக் கூறினார் கடலூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் மருந்து கடைகளைத் தவிர இதர அனைத்து கடைகளும் மூடப்படும் என்று ஆட்சியா் திரு அன்புச்செல்வன் கூறியுள்ளாா் இதனை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சித்துள்ளார்

சேலத்தில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட நான்கு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பினர்

நியாயவிலைக் கடைகள் மூலம் மே மாதத்திற்கான விலையில்லாப் பொருட்கள் அடுத்த மாதம் நான்காம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தெடர்பாக மாநில வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதற்கான டோக்கன் இன்றும் நாளையும் வழங்கப்படுவதற்குப் பதிவாக அடுத்த மாதம் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்ப அட்டைதாரர்கள் சும்பந்தப்பட்ட நியாயவிலை கடைகளுக்குச் சென்று டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவு காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக மத்திய அரசு அறிவித்த மூன்று மாதங்களுக்கான சமையல் ளரிவாயு பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்திட வேண்டுமென்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அறிவுறுத்தியுள்ளார் ஏண்ணெய் நிறுவனங்களின் மாவட்ட அதிகாரிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக நேற்று அவர் கலந்துரையாடினார்

இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் ஆராய்ச்சியின் பலன்கள் அதிக அளவில் விவசாயிகளை வேளாண் சென்றடைவதை விஞ்ஞானிகள் உறுதி செய்திட வேண்டுமென்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் வலியுறுத்தியுள்ளார் வேளாண் ஆராய்ச்சி துறையின் செயல்பாடுகள் குறித்து நேற்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் ஆற்றி வரும் பணிக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் வேளாண் துறைசாா் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சள் வலியுறுத்தினாா் விவசாயிகளுக்கு போதிய அளவு விதை கிடைப்பதை உறுதி செய்வதற்கு விரிவான திட்டம் வகுக்கப்பட வேண்டுமென்றும் திரு நரேந்திரசிங் தோமர் கேட்டுக் கொண்டார்

செனனை உயர்நீதிமன்றம் மற்றும் கீழமை நீதிமன்றங்களின் கோடை விடுமுறை குறித்தும் நீதிமன்றங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது

சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கும்போது தொழிலாளர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதை உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார்

நாகர்கோவிலில் சுகாதாரத்துறை பணியாளர்கள் நேற்று மழையையும் பொருட்படுத்தாது வீடு வீடாகச் சென்று கண்காணிப்புப் பணியில் ஈடுபட்டனர்

ஊரடங்கு உத்தரவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிளில் இயங்கும் அம்மா உணவகங்களில் இவச உணவு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது